பிரதமர் திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் தலைவர் திரு

தென்கிழக்கு வங்கக் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத் தலைவா திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி உத்தரப்பிரதேச மாநிலம் கணூஜில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டார் உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் சமாஜ்வாடி கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் குறை கூறினார் பிரதமராக வேண்டும் என்ற அவர்களுடைய கனவு நடக்காது என்று கூறிய அவர் எதிர்கட்சிகள் எவ்வளவு தான் முயன்றாலும் மீண்டும் தாம் பிரதமராவது உறுதி என்றார் இதனைத்தொடர்ந்து ஹர்தோய் சித்தாப்பூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமா பிஜேபி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோருகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு

துணை ராணுவப்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

விடுமுறை நாட்கள் என்பதால் இன்றும் நாளையும் மனுதாக்கல் நடைபெறாது

நின்ட்டாவூரில் உள்ள ஒரு வீட்டில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது தீவிரவாதிகள் தங்கள் வசமிருந்து வெடிபொருட்களை வெடிக்கச் செய்ததோடு பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுடத்தொடங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து பதில் தாக்குதல் நடத்தியவாறே அந்த வீட்டிற்குள் புகுந்த பாதுகாப்பு படையினர் வெடிபொருட்களை கைப்பற்றியதோடு ஏராளமானவர்களை கைது செய்தனர்

கைப்பற்றப்பட்ட வெடி பொருட்களோடு ஐ

தீவிரவாதிகளின் கொடிகள் சீருடைகள் தற்கொலை தாக்குதலுக்கான உபகரணங்கள் போன்றவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் இதனைத்தொடா்ந்து நாடு முழுவதும் தேடுதல் வேட்டையை பாதுகாப்பு படையினா் முடுக்கி விட்டுள்ளனர் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

இதனிடையே இந்த தாக்குதலுக்கு முழு பொறுப்பேற்றுள்ள பிரதமா் ரணில்விக்ரம சிங்கே வெடிகுண்டு தாக்குதலிலிருந்து அப்பாவிகளை காப்பாற்ற தவறியதற்காக பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார்

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

இதனிடையே ஆழந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த புயலால் வடதமிழகத்தில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்ற எதிர்ப்பார்ப்பு குறைந்து வருவதாக எமது செய்கியாளர் தெரிவிக்கிறார் புயல் வெகுதொலைவில் மையம் கொண்டிருந்த நிலையில் மழை பற்றி கணிப்பது கடினம் என்ற வானிலை மையத்தின் கூற்றை சுட்டிக்காட்டிய அவர் இதுவரை அதிதீவிர மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக எடுத்துரைத்த வானிலை முன்னறிவிப்பு தற்போது மிதமான மழை என்ற நிலைக்கு குறைந்திருப்பதையும் அவர் சுட்டிகாட்டியுள்ளார்

பயணிகளுக்கு நேர்ந்துள்ள சிரமத்திற்கு நிர்வாகம் வருந்துவதாகவும் அவர் தெரிவித்தார்

டி

அருணாச்சலப் பிரதேச ஆளுநர் ஓய்வுபெற்ற பிரிகேடியர் பி டி மிஸ்ரா மற்றும் உயர் அதிகாரிகள் போர் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள்

இதனிடையே மாவட்ட சுகாதார பணிகள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழுவினர் ராசிபுரம் கொல்லிமலை உள்ளிட்ட இடங்களில் பிறந்துள்ள குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழை சரிபார்த்து வருகின்றனர் இதன்படி குழந்தைகள் அந்தந்த வீடுகளில் உள்ளதா என்று கண்டறியப்பட்டு வருவதோடு பிறப்பு சான்றிதழ் பெறாத குழந்தைகள் குறித்தும் களவிசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

பிள் பிரிவில் பாட்டிக்கத்தை கைப்பற்றி ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்